வழங்க முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் பிரதமர் திரு

சென்னை கோவை மதுரை ஆகிய மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நாளை முதல் புதன்கிழமை இரவு வரையிலும் முழு ஊரடங்கு நான்கு நாட்களுக்கு அமல்படுத்தப்படும் சேலம் திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் நாளை தொடங்கி செவ்வாய்க்கிழமை இரவு வரை மூன்று நாட்களுக்கு ஊரடங்கு அமல்படுத்தப்படும்

இந்த குழுவினா் நான்கு நாட்கள் தொடா்ந்து சென்னையில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனா் வருவாய் நிர்வாக ஆணயர் டாக்டர்

ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் கூறினார்

பொது சுகாதார மருத்துவ நிபுணா டாக்டர் சந்திரசேகர் டாக்டர் ஹேமலதா நுகாவோா விவகாரங்கள் துறை இயக்குநர் திரு தாக்கூர் பேராசிரியர் திரு சேக் சதுர்வேதி ஆகியோர் தெலங்கானா மாநில ககாதாரத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டனர் அகமதாபாத்

தமிழ்நாடு முழுவதும் தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிவாள்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளாா்

இவர்கள் அனைவரும் ஒப்பந்த முறையில் இரண்டு மாத காலத்திற்கு தற்காலிக அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என்று முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

ஆணை கிடைக்கப்பெற்றவுடன் உடனடியாக பணியில் சேர அவா்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக சென்னையில் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் முதலமைச்சா் மேலும் தெரிவித்துள்ளார் நோய் தொற்று பரவாமல் தடுக்க பல இடங்களில் மூன்று முதல் நான்கு நாட்கள் வரை முழு ஊரடங்கை அமல்படுத்த அரசு எடுத்துள்ள முடிவை அனைவரும் உறுதியுடன் கடைபிடிக்குமாறு திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார்

மாநகராட்சி மற்றம் நகராட்சி எல்லைக்கு அப்பால் சந்தை பகுதிக்குள் இயங்கும் கடைகளுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் இன்ற அறிவித்துள்ளது குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகிலும் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகங்களுககுள் செயல்படும் கடைகளை திறக்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது

அஜய் பல்லா வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தளா்வுகள் அனைத்தும் நோய்த்தொற்று அதிகமாக உள்ள பகுதிகளுக்கு பொருந்தாது என்றும் மத்திய அரக தெளிவுபடுத்தியுள்ளது இதனிடையே இன்று புதுதில்லியில் மத்திய அரசு வெளியிட்டுள்ள தளா்வுகள் குறித்து விளக்கம் அளித்த வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஊரடங்கின் போது மக்களுக்கு அத்தியாவசியப் பொருட்களை விற்பதற்கான கடைகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் உணவகங்கள் அழகு நிலையங்கள் சிகை அலங்கார கடைகள் ஆகியவற்றுக்கு அனுமதி இல்லை என்றும் கூறினார் பிரதமர் திரு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

வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்த பதிவு

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் ரமலான் பண்டிகை பிறருக்கு உதவுவதல் சகோதரத்துவம் கருணை ஆகியவற்றை வலுப்படுத்துவதாக கூறியுள்ளார் இந்நாளில் நாம் ஒருவருக்கொருவா் இவற்றை பின்பற்றி நமது நாகரிக தன்மையை மேலும் மேம்படுத்துவோம் என்று கூறியுள்ளார்

வெங்கப்யா நாயுடு கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த புளிதமான மாதம் ம் நல்லிணக்கத்தின் மீதான உணாவையும் சமூகத்தில் சகோதரத்துவத்தையும் மகிழ்ச்சியையும் மேலும் வளாக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்

காவல்துறை மற்றும் கசகாதாரத் துறையினருடன் இணைந்து சோதனை சாவடிகளில் இவர்கள் சேவையாற்றி வருகிறார்கள் இத்தகைய பணி புதிய அனுபவத்தை தந்துள்ளதாக மாணவர்கள் தெரிவித்தனர் விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக புதிதாக நோய்த் தொற்று ஏற்படவில்லை என்று மாவட்ட ஆட்சியா் திரு அண்ணாதுரை தெரிவித்துள்ளாா்

சாரங்கன் நேரில் பாாவையிட்டு ஆய்வு செய்தாா்